பிரதமர் திரு நரேந்திர் மோடி கூறியுள்ளார்

செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார்

தேசிய அளவிலான இளையோர் விளையாட்டுப்போட்டிகளில் தமிழகத்தின் காருண்யம் தங்கப்பதக்கம் வென்றார்

அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் நோக்கமே குடியுரிமையை வழங்குவதுதானே தவிர பறிப்பது அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்த சுட்டம் தொடர்பாக இளைஞர்களிடையே தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேசப்பிதா மகாத்மா காந்தி உட்பட சுதந்திர போராட்ட தியாகிகளின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில்தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய சிறபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் இன்று ஹைதராபாதில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திருத்தச் சுட்டம் தொடர்பாக மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தை அரசியல் ஆதாயத்திற்காக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கை மக்களிடையே எடுபடாது என்று குறிப்பிட்டார்

ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் தூத்துக்குடி துறைமுகத்தில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான விருதுகளை இன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார் நம்நாட்டில் உற்பத்திச் செய்யப்படும் பொருட்கள் உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் பால் ஏற்றுமதியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுடட உள்ளதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார்

இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் மீனவர்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீட்டு மனைப் பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் சுனாமியால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வீட்டுமனைப் பட்டாக்கள் வழங்கிட நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்குமாறு அக்கட்சியிள் பொதுச் செயலாளர் திரு அன்பழகள் கேட்டுக் கொண்டுள்ளார் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணைக் கட்ட அனுமதிப்பது குறித்து கேளாவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக வலியுறுத்தியுள்ளார்

இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினை தொடர்பாக பேச்சு வார்த்தை நடத்த மாட்டோம் என்று மாநில அரசு உறுதிபட அறிவிக்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு கோரியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற இந்த முகாம்களில் ஏராளமானோர் விண்ணப்பம் செய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒமன் சுல்தான் மறைவையொட்டி நாளை அரசு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது நாடுமுழுவதும் தேசியக் கொடி அரைக் கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தேசிய இளையோர் விழாவாகவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தேசிய இளையோர் திருவிழாவை தொடங்கி வைத்தார் சேலம் உழவர் சந்தையில் அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று பார்வையிட்டு பயிற்சி பெற்றனர் உலகளவில் வேளாண்மை மற்றம் கிராம மேம்பாடு குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் இந்த பயிற்சியினை மேற்கொண்டதாக சேலம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பூநீராம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

பாளையங்கோட்டை மத்திய சிறைச் சாலையில் சிறைவாசிகளால் இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட பயிர்கள் பொங்கல் பண்டிகைக்காக அறுவடை செய்யப்பட்டது இன்று முதல் இப்பொருட்களின் விற்பனையும் தொடங்கி உள்ளதாக சிறைத்துறை டிஐஜி திரு பழனி செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இது நான்காவது ஆண்டாக இந்த எங்கரும்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் மஞ்சள் பளங்கிழங்கு போன்றவையும் இங்கு விற்பளை செய்யப்படுகிறது இவை அளைத்தம் சிறைவாசிகளின் உழைப்பால் உற்பத்தி செய்யப்பட்டவையாகும்

மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்பத் திருவிழாவுக்கான முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் முதலில் தேசிய அளவிலான தேசிய அளவிலான இளையோர் விளையாட்டுப் போட்டி குறித்த செய்திகள்

மகாராஷ்டிராவின் பூஜா மற்றும் மதரா சைக்கிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றனர் குண்டெறிதல் பிரிவில் பஞ்சாபின் ஜாஸ்மின் கவுர் தங்கப்பதக்கம் வென்றார்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கொல்கத்தா அணி இன்று கேரள அணியை எதிர்கொள்கிறது